பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

அனைவருக்கும் மலிவு விலை மருந்து வழங்கும் தினத்தை முன்னிட்டு நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்கிறார்

யெஸ் வங்கி நிறுவனர் ரானா கபூர் இல்லத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர்

குளிர் கால கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் ஜம்மு காஷ்மீரில் உள்ள குவ்மாரில் இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் உலகிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தவாக உருவெடுத்துள்ள கொரோனா வைரஸ் தாக்குதலில் இருந்து விடுபட ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் தேவை என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தில்லியில் எக்னாமிக் டைம்ஸ் பத்திரிகையில் சர்வதேச பொருளாதார மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் நீடித்த வளர்ச்சியை அடைவதற்கும் ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் தேவை என்று அவர் தெரிவித்தார் வளர்ச்சி மற்றும் பயன்பாடுகளை வழங்குதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய நல்ல நிர்வாகத்தை வழங்குவது தமது அரசின் பிரதான கொள்கை என்று அவர் கூறினார் சாமானிய மக்களும் ஜனநாயக ரீதியில் தங்களது சூழலை வலுவாக எடுத்துரைக்க தற்போதைய தகவல் தொழில்நுட்பம் உதவுவதாகவும் அவர் கூறியுள்ளார் தாம் பிரதமாக பதவியேற்ற போது மக்களுக்கு அடிப்படை தேவைகள் கிடைப்பதில் தாமதம் இருந்ததாகவும் தொடர்ந்து தமது ஆட்சி காலத்தில் குடிநீர் மின்சாரம் சாலை வசதி கழிப்பிட வசதிகள் எரிவாயு இணைப்பு அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் அனைத்து இந்திய மக்களுக்கும் அவர்களின் எண்ணங்கள் நிறைவேற நடவடிக்கை எடுப்பதே தமது நோக்கம் என்று அவர் கூறினார் குடியுரிமை திருத்தச் சுட்டம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டது ஆகியவற்றுக்கு எதிர்க்கட்சிகள் குறைகூறுவதற்கு அவர் கண்டனம் தெரிவித்தார் அனைவருக்கும் மலிவு விலை மருந்து வழங்கும் தினத்தை முன்னிட்டு நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்கிறார் நாடெங்கிலும் உள்ள ஏழு மையங்களில் நடைபெறும் இவ்விழாவில் இத்திட்டத்தின் சாதனைகள் மற்றும் விழிப்புணர்வு குறித்த விளக்க நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளன குறிப்பிட்ட மருந்துக்கடை நடத்துபவர்களுடனும் பயனாளிகளுடனும் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாட உள்ளார் மருத்துவர்கள் மருந்தாளுநர்களும் இதில் பங்கேற்க உள்ளனர் அனைத்து மலிவு விலை மருந்தகங்களிலும் பிரதமர் ஆற்றம் உரை தூர்தர்ஷன் வாயிலாக ஒளிபரப்பப்படவுள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்ட மருந்து கடைகளில் துறைசார் வல்லுனர்கள் மற்றும் பயனாளிகள் பங்கேற்கும் விவாத நிகழ்ச்சிகளும் நடைபெறவுள்ளது வாரணாசியில் நடைபெறும் ஜன் அவ்ஷ தி தின நிகழ்ச்சியில் மத்திய உர மற்றும் ரசாயனத்துறை அமைச்சர் திரு சதானந்த கவுடா பங்கேற்கிறார்

யெஸ் வங்கி நிறுவனர் ரானா கபூர் இல்லத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர் மும்பையில் உள்ள அவரது இல்லத்தில் பண முறைகேடு தொடர்பான புகார்கள் குறித்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது பண முறைகேடு தடுப்பு சுட்டத்தின்கீழ் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

வடகிழக்கு தில்லியில் வன்முறை நடைபெற்ற போது தொடர்ந்து பொறுப்பற்ற முறையில் இவ்விரு ஊடகங்களும் செய்தி வெளியிட்டதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது தில்லி வன்முறையின்போது இந்த செய்தி நிறுவனங்கள் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் செயல்பட்டதாக அமைச்சகம் கூறியுள்ளது உலக மகளிர் தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பஞ்சாயத்து அமைப்புகளில் சிறப்பு கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மகளிர் நலத்துறை அமைச்சகம் எழுதியுள்ள கடிதத்தில் ஊட்டச்சத்து சொத்து சம உரிமை கல்வி பாதுகாப்பு மகப்பேறு நலன் சம உரிமை ஆகியவை குறித்து விவாதங்கள் நடத்தப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது குழந்தை பிறந்த முதல் ஆயிரம் நாட்கள் வரை தாய்ப்பால் வழங்க வேண்டும் உள்ளிட்ட முக்கிய மகளிர் நல வாசகங்களை அன்றைய தினத்தில் படிக்க வேண்டும் என அக்ஷடதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அங்கன்வாடி மையங்கள் சமூக கூடங்கள் ஆகியவற்றிலும் இக்கூட்டங்கள் நடைபெற வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது முக கவசங்களை அதிக விலைக்கு விற்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படவேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் விமான நிலையங்களில் நிர்வாகத்துடன் இணைந்து மாநில அரசும் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்பார்வையிட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் அனைத்து மாநில மற்றும் யூளியன் பிரதேசங்களில் தலைமைச் செயலாளர்கள் சுகாதாரத்துறை செயலாளர்களுடன் அவர் காணொளி காட்சி வாயிலாக நேற்று ஆலோசனை நடத்தினார் இந்தக் கூட்டத்தில் அதிக மக்கள் கூடும் நிகழ்வுகள் மற்றும் பயணங்கள் ஆகியவை குறித்த ஆலோசனைகளை அவர் வழங்கினார் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் இதற்காக தளியே மருத்துவ அறைகளை ஏற்படுத்துதல் ஆகியவை குறித்து கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது நேற்று நடைபெற்ற கொரோனா வவரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த பயிலரங்கத்தைப்போல் மாவட்ட அளவில் பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார்

இதற்காக மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை பயன்படுத்துதல் காய்கறி பயிரிடுதலை அதிகரித்தல் சந்தைக்கு ச ஏற்ப பயிரிடுதல் மதிப்புக் கூட்டுதல் நவீன நீர்ப்பாசன முறைகளைப் பயன்படுத்துதல் பஞ்சாயத்து அளவில் வங்கிகளை உருவாக்குதல் விவசாய கழிவு மேலாண்ம சிறு தொழில்களை ஊக்குவித்தல் உள்ளிட்ட முறைகளை கடைப்பிடிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது விவசாயிகளின் வருமானம் இதன் மூவம் இரு மடங்காக அதிகரிக்கும் என ஜம்மு காஷ்மீர் நிதித்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார்

சிறுபான்மை முஸ்லீம்களின் தலைவரான அப்துல் அலி மஜாரி கொல்லப்பட்டதன் நினைவு நாள் நிகழ்ச்சி ஆப்கானிதானில் உள்ள காபூலில் நடைபெற்றது அப்போது கூட்டத்திற்குள் நுழைந்த மர்ம நபர் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டு விட்டு தப்பி ஒடிவிட்டார்

இந்த தாக்குதலுக்கு ஐ எஸ் தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது இந்த துப்பாக்கிச் சூடு சும்பவத்திற்கு ஆப்காளிஸ்தான் அதிபர் அஸ்ரப் களி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் குளிர் கால கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் ஜம்மு காஷ்மீரில் உள்ள குஸ்மாரில் இன்று தொடங்குகிறது ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்தப் போட்டியில் தொள்ளாயிரம் பேர் பல்வேறு பிரிவுகளில் பங்கேற்கவுள்ளனர் இந்நிகழ்ச்சியில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தொடங்கி வைக்கிறார்

ஜோர்டானில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் தகுதிச்சுற்று குத்துச்சண்டை போட்டிகளில் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் விகாஸ் கிர்ஷ்ணன் வெற்றி பெற்றுள்ளார் ஐந்துக்கு பூஜ்யம் என்ற புள்ளி கணக்கில் கிருகிஸ்தான் நாட்டு வீரரை எளிதாக வென்று விகாஸ் கிருஷ்ணன் காலிறுதிக்கு முன்னேறினார்

இப்போட்டியில் வெற்றி பெற்றால் ஒலிம்பிக் போட்டிக்கு விகாஸ் கிருஷ்ணன் தகுதி பெறுவார் ஒலிம்பிக் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் இன்று நடைபெறும் முதல் சுற்றில் அமித் பங்கல் மற்றும் எம் சி மேரிகோம் உள்ளிட்டோர் பங்கேற்கவுள்ளனர் இந்திய ஒட்டப்பந்தய வீரர் பிரச்சி ஊக்க மருந்து உட்கொண்டது பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் போட்டிகளில் பங்கேற்க இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது தேசிய ஊக்க மருந்து தடுப்பு ஆணையம் நடத்திய சோதனையில் தடை செய்யப்பட்ட வேதிப்பொருளை அவர் உட்கொண்டது கண்டறியப்பட்டது இதன்காரணமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது மூத்த அரசியல்வாதியும் திமுக வினரால் பேராசிரியர் என்று அன்பாக அழைக்கப்படுபவருமான அக்கட்சியின் பொதுச்செயவாளர் பேராசியர் திரு க அன்பழகன் இன்று அதிகாலை உடல் நலக்குறைவால் காலமானார்